மத்திய அமைச்சர்திரு ஹர்திப்சிங் பூரி கூறியுள்ளார்

வருவதாக மத்திய அமைச்சர்திரு நிதின்கட்கரி தெரிவித்துள்ளார்

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞசல் செய்யும் இதனைத் தொடர்ந்து பிரதம் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் ஜனநாயகம் பற்றி பேசும் காங்கிரஸ் கட்சி அக்கட்சியின் ஆட்சி நடைபெறம் மாநிலங்களில் அதை நடைமுறைப்படுத்த முயற்சிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீரில் ஆயுஷ்மான் பாரத் செஹாத் எனப்படும் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கிவைத்து பேசிய அவர் ஜம்மு காஷ்மீரின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காள பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது என்றார் இந்த யூனியன் பிரதேசத்தில் மாவட்ட வளர்ச்சிக்கவுன்சில் தேர்தல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருப்பதன் மூலம் மகாத்மா காந்தியின் கிராம சுயராஜ்ய கனவு கஷ்மீரிலும் நிறைவேறியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடைபெறும் புதுச்சேரி யூளியன் பிரதேசத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டபிறகும் இதுவரை உள்ளாட்சித்தேர்தலை நடத்தாதது ஏன் எனவும் பிரதமர் வினவினார் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் குவஹாத்தியில் பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் சட்டக் கல்லூரிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராகக் கலந்து கொண்டு அவர் பேசினார் வடகிழக்கு மாநிலங்களில் கிளர்ச்சியில் ஈடுபட்ட பிரிவினைவாதக் குழுக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களையும் நாட்டின் வளர்ச்சியில் பங்கு கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து விவசாயிகள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்றும் விவசாயிகளின் எந்த ஒரு கோரிக்கை குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார் வடகிழக்கு மாநிலங்களில் அமைதி மற்றும் வளர்ச்சி தொடரும் என்றும் அவர் உறுதியளித்தார் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு தாராளமாக நிதி ஒதுக்கி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஹர்திப்சிங் பூரி தெரிவித்துள்ளார்

குறைந்தபட்ச ஆதரவு விலையை ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரிக்க வேண்டும் என்ற சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி அமல்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார் பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவித் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

நாட்டிலுள்ள வேளாண் பொருளாதார நிபுணர்கள் வேளாண் சட்டங்களை பரிந்துரைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதன்மூலம் விவசாயிகளுக்கு திறந்த சந்தை வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த சுட்டங்கள் குறித்து விவசாயிகள் தெரிவிக்கும் கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக உள்ளதாகவும் அமைச்சர்திரு ஹர்திப்சிங் பூரி தெரிவித்தார்

அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்துள்ள சிறப்புப்பேட்டியில் நாட்டில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார் புதிதாக அமைக்கப்படும் பசுமை விரைவுச்சாலைகள் பயன்பாட்டிற்கு வரும்போது நாட்டின் சரக்கு போக்குவரத்து மற்றும் பயண முறையில் பெரும் மாற்றம் ஏற்படும் என்றார் சுய சார்பு இந்தியா திட்டம் இந்தியாவை உலகின் முதன்மை பொருளாதார நாடாக மாற்றும் என்று குறிப்பிட்ட அமைச்சர் குடிசைத்தொழில் மற்றும் குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கு ஊக்கம் அளிக்க தேவையாள அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் விவசாயிகள் போராட்டத்தை திசை திருப்ப காங்கிரஸ் கட்சி முயற்சிப்பதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் திரு துஷ்யந்த்குமார் கௌதம் விவசாயிகள் போராட்டத்தில் வன்முறையைத் தூண்ட எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக கூறினார் பஞ்சாபில் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பே யின் பிறந்த தினக் கொண்டாட்டங்களின் போது பிஜேபி உறுப்பினர்கள் மீதும் விவசாயிகள் மீதும் அம்மாநிலக் காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் ஆளும் கட்சியாக உள்ள அங்கு விவசாயிகளுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார் நாட்டின் முதல் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை தொடங்கி வைக்கிறார் தில்லியின் மெஜந்தா வழித்தடத்தில் இந்த சேவை தொடங்கி வைக்கப்படுகிறது முற்றிலும் தானியங்கி வசதியுடன் செயல்பட உள்ள இந்த ரயில்களில் மனிதத் தவறுகள் தவிர்க்கப்படும் தில்லியில் ஜனக்பூரி முதல் தாவரவியல் பூங்கா வரை இயக்கப்படும் இந்த சேவை இளஞ்சிவப்பு வழித்தடத்திலும் நீட்டிக்கப்பட உள்ளது இந்நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த ரூபே கார்டு வசதியையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார்

பத்திரிகையாளர் நலத்திட்டத்தின் கீழ்

இந்த நோய் தொற்றை கண்டறிவதற்கான பரிசோதனையின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது வரும் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் ஒன்பது சுதவீதம் விரிவடையும் என இங்கிலாந்து பொருளாதார அமைப்பு தெரிவித்துள்ளது தற்போது உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் ஆறாவது இடத்தில் உள்ள இந்தியா மீண்டும் இங்கிலாந்தை பின்னுக்குத் தள்ளி ஜந்தாம் இடத்தைப் பிடிக்க வாய்ப்புள்ளதாக அந்த அமைப்பின் அறிக்கை தெரிவிக்கிறது

கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது இந்த ஆண்டு ஊரடங்கைப் பயன்படுத்தி இருமடங்கு சாலைகள் கட்டமைக்கப்பட்டுள்ளதாகக் கூறப்பட்டுள்ளது

சென்னை நாகை கன்னியாகுமி உள்ளிட்ட இடங்களில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் பங்கேற்று சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் நாகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் பங்கேற்று அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணக்குடி கொட்டில்பாடு குளக்சல் கன்னியாகுமரி உள்ளிட்ட கடற்கரைப்பகுதிகளில் சுனாமி நினைவுதினம் அனுசரிக்கப்பட்டது தமிழக மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது பேரவைத் தலைவர் திரு தனபால் இக்கூட்டத்தில் பங்கேற்றார் இந்த தேர்வுக் குழுவில் இடம்பெற்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை

இந்த தடுப்பு மருந்து கிடைக்கும்போது அதனை சீராக விநியோகம் செய்வது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது